ஊரக பகுதிகளில் மருத்துவர்கள் பணியாற்ற ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு

மழைக்கால பேரிடர் சவால்களை சமாளிப்பதற்கான சென்னை பெருநகர வெள்ள அபாய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்று மாலை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் முத்தலாக் தடை அவசர சட்டத்தின் மூலம் இனி மும்முறை தலாக் கூறி விவாகரத்து செய்யும் முறை தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்று கூறிய அமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கி அரசியல் காரணமாக நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்ற இயலாத நிலை ஏற்பட்டதால் அவசர சட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறினார்

பெட்ரோலியம் மற்றும் இயற்கை ளிவாயு பிரிவுகளில் இருநாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தம் கையெழுத்தானது

நரேந்திரமோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் இந்தியாவிற்கு ஒரு நாள் பயணமாக இன்று வந்த ஆப்கன் அதிபரை டெல்லி விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வரவேற்றார்

கானி பிரதமருடன் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்மையில் ஆப்கானிஸ்தானில் முக்கிய பேச்சுவார்தைகளை மேற்கொண்ட நிலையில் திரு கானியின் இந்திய பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது ருருருருரு ஆளுநர் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அரசின் ஆயுமான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரு வரப்பிரசாதமாகும் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

காசநோய் மலேரியா போன்ற தொற்று நோய்களுக்கு ஒருபுறமும் சர்க்கரை நோய் சீறுநீரக நோய் இதய நோய் போன்ற தொற்றா நோய்களுக்கு மறுபுறமும் சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலை தற்போது இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார்

மருத்துவர்களுக்கு சமூகத்தை மாற்றுவதற்கும் சமூகத்தில் சேவையாற்றவும் அனைத்து வாய்ப்புகளும் உள்ளதால் அதை அவர்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

எடப்பாடி

பழனிசாமியிடம் வங்கித் தலைவர் டாக்டர்

செந்தில்குமார் இன்று வழங்கினார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமைச்செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் உடன் இருந்தார்

இமயமலை பகுதிகளில் உள்ள இந்திய நேபாள எல்லையின் மின்னணு வரைபடம் தயாரிப்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மத்திய நிலஅளவை தலைமை இயக்குனர் லெப்டின்னட் ஜெனரல் கிரீஷ்குமார் தலைமையிலான இந்திய பிரதிநிதி குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது

சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொலை உணர்வு நிறுவனம் சென்னை மும்பை இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கடலோர அமைப்பு உள்ளிட்டவை இதனை வடிவமைத்துள்ளதாக குறிப்பிட்டார் மழைக்காலங்களில் மழை அளவு ஆறுகள் மற்றும் நீர் தேக்கங்களின் அளவுகள் போன்ற அனைத்து நீர் இயக்கங்களின் பேரிடர்களை இது கணிக்கும் என்பதால் என்ன முன்னெச்சரிக்கை மீட்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது பெரிதும் பயனளிக்கும் என்று சுட்டிக்காட்டினார்

இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடல்பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் தெற்கு மத்திய வடக்கு வங்கடல் பகுதிகளுக்கும் அந்தமான் கடல்பகுதிகளுக்கும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர் ருருருருரு கதர் சென்னை குறளகம் கதர் அங்காடியில் கொலு பொம்மை விற்பனை கண்காட்சியை மாநில கதர் கிராம தொழில்கள்துறை அமைச்சர் திரு

பாஸ்கரன் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

மாநில ஊரக தொழில்கள் துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கைவினைஞர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறார்

தமிழகத்தில் மணல் கொள்ளை மீண்டும் தலைதுாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார்

பழனிச்சாமி இன்று துவக்கி வைத்தார்

சிதம்பரனார் துறைமுக குடியிருப்பில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிளையை துறைமுக பொறுப்புக்கழக துணை தலைவர் திரு

ருருருருரு கிரிக்கெட் ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்று மாலை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

இந்தியா பாகிஸ்தானிடம் தோல்வியடைந்த ஹாங்காங் இந்த தொடரிலிருந்து வெளியேறியது